இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தனை நல்லெண்ண நடவடிக்கையாக நாளை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரிக்கு வருகை புரிகிறார்

இரட்டைஇலை சின்னம் திரு எடப்பாடி பழனிச்சாமி மற்றும் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான அஇஅதிமுக விற்கு வழங்கப்பட்டது செல்லும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தனை விடுவிக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அவரது விடுதலை தொடர்பாக எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது என்று அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது அபிநந்தனை சந்திக்க தூதர ரீதியாக அரசு எந்தவித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை சிறைப்பிடிக்கப்பட்ட பாதுகாப்புப் படை வீரரை பிணைக் கைதியாக வைத்திருக்க பாகிஸ்தான் நினைத்தால் அது நடக்காது என்றும் இந்தியா கூறியுள்ளது

இதனிடையே பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தனை நாளை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இன்று மாலை அறிவித்தார் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அமைதிக்கான முயற்சியாக நல்லெண்ண அடிப்படையில் விங் கமாண்டர் அபிநந்தன் விடுதலை செய்யப்படுவார் என்றும் அவர் கூறினார் இந்தியாவை நிலைக்குலைய செய்யவும் நாட்டின் வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவும் இந்தியாவின் எதிரிகள் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகின்றன என்றும் இந்தியர்களாகிய நாம் பாறை போன்ற உறுதியுடன் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு

நாம் அனைவரும் ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக பணியாற்றி ஒருவராகவே வளர்ந்து ஒன்றுபட்டு போராடி ஒன்றாக வெற்றி பெறுவோம் என்றும் பிரதமர் கூறினார் நாடெங்கும் உள்ள பாஜக தொண்டர்களுடன் பிரமாண்ட காணொளி காட்சி மூலமாக இன்று காலை உரையாடிய பிரதமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்பு படைகள் மீது நாடு நம்பிக்கை வைத்துள்ளது என்றார் வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசிய பிரதமர் திரு

வரும் பொதுத் தேர்தல் பாரதிய ஜனதா கட்சியின் கலாச்சாராத்திற்கும் மற்ற கட்சிகளின் கலாச்சாரத்திற்கும் இடையேயான போர் என்றும் அவர் கூறினார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு முடிவுகளும் கட்சித் தொண்டர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஜனநாயக முறைப்படியே மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறிய பிரதமர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பிற எதிர்க்கட்சிகளின் ஒவ்வொரு நடவடிக்கையும் குடும்ப அரசியலை கருத்தில் கொண்டே மேற்கொள்ளப்படுவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார்

நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரிக்கு வருகை புரிகிறார்

மேலும் சாலைப் பாதுகாப்பு பூங்கா மற்றும் போக்குவரத்து அருங்காட்சியகம் ஒன்றையும் அவர் திறந்து வைக்கிறார் மதுரை ராமநாதபுரம் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார்

எல்லையில் நிலவும் பதற்றம் குறித்து முப்படை தளபதிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் உளவுத்துறை தலைவர் ராணுவ உளவுத்துறை தலைவர் ஆகியோர் பங்கேற்றனர்

நிர்மலா சீத்தாராமன் டெல்லியில் இன்று முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார் ராணுவ தளபதி ஜெனரல் பிபின் ராவர்ட் விமானப்படைத் தளபதி ஏர் சீப் மார்ஷல் பீரேந்தர் சிங் தனோவா மற்றும் கடற்படைத் தளபதி அட்மிரல் சுனில் லன்பா ஆகியோருடன் அவர் முக்கிய ஆலோசனை நடத்தினார்

இரட்டைஇலை சின்னம் திரு எடப்பாடி பழனிச்சாமி மற்றும் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான அஇஅதிமுக விற்கு வழங்கப்பட்டது செல்லும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது

எடப்பாடி

பன்னீர்செல்வம் தலைமையில் அஇஅதிமுக வினர் ஒர் அணியாகவும் திருமதி சசிகலா மற்றும் திரு டிடிவி தினகரன் ஆகியோர் தலைமையில் அஇஅதிமுக வினர் ஓர் அணியாகவும் இரு பிரிவுகளாக செயல்பட்டு இரட்டை இலை சின்னம் தங்களுக்கு தான் சொந்தம் என்று கோரிக்கைவிடுத்த காரணத்தால் இரட்டைஇலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் முடக்கியது

எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான அதிமுக வினருக்கு வழங்கியதை தொடர்ந்து திரு டிடிவி தினகரன் தனது தலைமையிலான அதிமுக விற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று பெயரிட்டு பெரும்பான்மை அதிமுக வினர் தங்கள் வசம் தான் இருக்கின்றனர் என்றும் இரட்டை இலை தங்களுக்கே சொந்தம் என்றும் கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இருதரப்பு வாதம் நடைபெற்ற நிலையில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சிஸ்தானி மற்றும் சங்கீதா திங்க்ரா செகல் ஆகியோர் அடங்கிய அமர்வு இரட்டை இலை சின்னம் அதிமுகவிற்கு சொந்தம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது செல்லும் என்று தீர்ப்பளித்தது அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு விதிமுறைகள் பணிமூப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி ராஜ்நிவாசில் அவர்களுக்கு தனியாக தேர்வு நடத்தி சான்றளிப்பது சரியான செயல் அல்ல என்று புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறியுள்ளார்

மேலும் அரசு ஊழியர்கள் தனிப்பட்ட தேர்வெழுத வேண்டாமென்று தாம் ஏற்கனவே நிலையாணை பிறப்பித்திருப்பதாகவும் முதலமைச்சர் திரு நாராயணசாமி கூறினார்

மேலும் தமக்கு இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக கூறி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி செயல்படுவது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிநாராயணன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு விரைவில் வெளிவரவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர்

இன்று காலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்டு திரும்பிய துணைநிலை ஆளுநரை முற்றிகையிட்ட வவுச்சர் ஊழியர்கள் தங்களை தினக்கூலி ஊழியர்களாக மாற்றவிடாமல் ஆளுநர் தடுக்கிறார் என்று கூறி அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர் இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயன்றனர் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக அவர்கள் கைது செய்யப்பட்டனர்

நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கடந்த வாரம் வாய்ப்பளிக்கப்பட்டது அப்போது தங்கள் பெயர்களை சேர்க்க தவறிய வாக்காளர்களுக்கு வசதியாக புதுச்சேரியில் வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்களில் வாக்காளர் பட்டியல் திருத்தும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர்

கந்தவேலு கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இல்லாதவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் வண்ணப் புகைப்படம் இருப்பிட சான்றிதழ் வயது சான்றிதழ் புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை பெற்று இருப்பின் அதன் நகல் ஆகியவற்றுடன் தங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று அங்குள்ள வாக்குச்சாவடி அலுவலரை அனுக வேண்டும் என்று டாக்டர் கந்தவேலு கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் அம்ருத் மற்றும் ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாகிஸ்தானால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தனை விடுவிப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தையும் எந்தவொரு நடத்த முடியாது என்று அரசு திட்டவட்டமாக கூறியுள்ளது இந்திய விமானப்படை அதிகாரி விங் கமாண்டர் அபிநந்தனை நல்லெண்ண நடவடிக்கையாக நாளை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கன்னியாகுமரிக்கு வருகை புரிகிறார்

எடப்பாடி

பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையிலான அஇஅதிமுக விற்கு வழங்கப்பட்டது செல்லும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது